பேச்சுவார்த்தை தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

மேற்கொண்டிருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

அஸ்வின் ஏழு விக்கெட்களை வீழ்த்தினார்

அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் கஸினா இடையேயான பேச்சுவார்த்தை தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெறம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் போக்குவரத்து தொலைத்தொடர்பு கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஆறு ஒப்பந்தங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் கையெழுத்தாகும் என்று அவர் மேலும் கூறுகிறார்

பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சோந்தவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

லக்னோவில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இன்று சர்வதேச அளவில் பொருளாதாரம் சிந்துள்ளபோதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் சீரான நிலையில் உள்ளதாகத் தெரிவித்தாா்

நீண்காலமாக நிலுவையில் உள்ள கட்டமைப்புத் திட்டங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் சாலை போக்குவரத்துத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு பொருட்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வரி விதிப்பிற்கான கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் வங்கிக் கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில்தான் பல்வேறு வங்கிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார்

தேசிய பேரிடர் நிதியத்திலிருந்து இந்த தொகை வழங்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்திற்கு இரண்டாம் கட்டமாக மாநில பேரிடர் நிதியில் மத்திய அரசின் பங்கையும் விடுவிக்க திரு அமித்ஷா ஒப்புதல் அளித்துள்ளார்

எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு சூழ்நிலையை பாதிக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அவற்றை களைவதற்கான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் மத்திய உள்துறை அமைச்சள் எல்லைப் பாதுகாப்புப் படையை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலைக் குழுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தீவிரவாதம் ஊழல் பிரிவினைவாதம் ஆயுதக்கடத்தல் போதை மருந்து கடத்தல் போன்ற செயல்களை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்குவதில் மத்திய அரசு உறதியுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் எல்லைப் பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு உரிய வீட்டுவசதி சுகாதார வசதி மற்றும் நவீன பயிற்சிகள் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்திட வேண்டுமென்றும் அமைச்சள் கேட்டுக் கொண்டாா் பொதுத்துறை நிறுவனங்களின் அரசு பங்குகளை விலக்கிக் கொள்வதற்கான புதிய நெறிமுறைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

சிறந்த நிர்வாகத்துக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விரைவாள வளர்ச்சிப் பாதையில் நாடு சென்று கொண்டிருப்பதாகத் தெரிவித்தார் நவராத்திரி பண்டிகையின் ஒரு பகுதியாக துர்க்கா பூஜா மகாஅஷ்டமி மேற்குவங்கம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது மேளதாளங்கள் முழங்க இதனை மக்கள வெகு விமரிசையாக கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் விக்ரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்து வருகிறது அரசு நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிறுத்தி அஇஅதிமுக மற்றம் அதன் கூட்டணி கட்சிகளும் அரசை குறைகூறி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன

உலக விண்வெளி வாரத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் விண்வெளி கண்காட்சியய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சள் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று தொடங்கி வைத்தார் இஸ்ரோ மற்றும் பள்ளிக் கல்வித்துறை இணைந்து மூன்று நாட்கள் இந்த கண்காட்சியை நடத்துகின்றன

துத்துக்குடியில் ஒன்பது நாள் புத்தகக் கண்காட்சியை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜு இன்று திறந்து வைத்தார் பொதுமக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார்

நம்மலுடைய மாவட்டத்திலிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்குள்ள அந்த புத்தகங்கள் வாசிப்பதற்கான பழக்கம் அதிகப்படுத்தனும்

சோ கண்டிப்பா பெற்றோர்கள் உங்களுடைய மாணவிகள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க மகாரஷ்டரா ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு மாநிலங்களிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நேற்று முடிவடைந்தது மனுக்களை திரும்பப்பெற வரும் ஏழாம் தேதி கடைசி நாளாகும்

மகாராஷ்டிரா மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு சஞ்ஜய் நிருப்பம் கட்சியிலிருந்து விலக நேரிடும் என்று கூறியுள்ளார் முமு்பையில் செய்தியாளர்களிடடம் பேசிய அவர் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் தாம் பிரக்சாரம் செய்யப்போவதில்லை என்று தெரிவித்தார் மும்பையில் பெரும்பாலான தொகுதிகளில் காங்கிரஸ் டெபாஸிட் இழக்கும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் பிஜேபி வேட்பாளர்களை எதிர்க்கும் அளவுக்கு திறன் கொண்டவர்கள் அல்ல என்றும் திரு சஞ்ஜய் நிருப்பம் குற்றம்சாட்டினார் இதற்கிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினா் திரு சஞ்ஜய் திளா பாட்டீல் சிவசேனா கட்சியில் இணைந்தார் தெலங்கானா அரசுப் போக்குவரத்துக் கழக ஊழியர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக போக்குவரத்து முடங்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தி இந்த போராட்த்தில் ஈடுபட்டுள்ளதாக அம்மாநில போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த போராட்டத்தின் காரணமாக அம்மாநில மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்

பிரேசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞசர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தவா ஒரு போட்டியில் வெற்றிப்பெற்றன மூன்று ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன

விஜய்ஹசாரே கோப்பைக்கான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜம்மு காஷ்மீரை வென்றது